தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காள வேட்பு மனுத்தாக்கல் இன்று தொடங்கியது

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சபாமதி ஆஸ்ரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையை குறிக்கும் வகையிலான பாத யாத்திரையயும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

சென்னையில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கிண்டியில் உள்ள காந்தி நினைவு மண்டபத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கிளை எடுத்துரைத்தார் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையிலாள பாத யாத்திரையும் தொடங்கியது திருச்சி மத்திய பேருந்துநிலையம் அருகே உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவுதுண் அமைந்துள்ள பகுதியில் மாவட்ட ஆட்சியர் திரு சிவராசு வேதாரண்யம் வரையிலான பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார் உப்பு சத்தியாகிரக நினைவுதூன் வளாகத்தில் கதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் விடுதலைப்போராட்ட நிகழ்வுகளின் புகைப்பட கண்காட்சியும் இடம்பெற்றது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

இதேபோல் வளர்ந்து வரும் முக்கியமான தொழில்நுட்பங்கள் கடல்சார் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் உறதியான விநியோக முறைகள் போன்றவற்றில் உள்ள சவால்கள் குறித்தும் இந்த தலைவா்கள் கருத்துப் பரிமாற்றம் செய்து கொள்வாா்கள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்காள வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது மலுக்களை அந்தந்த தொகுதிகளில் தாக்கல் செய்தனர் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார் திண்டுக்கல்லில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு திண்டுக்கல் சீளிவாசனும் கடலூரில் திரு எம் சி சம்பத்தும் தங்களது வேட்புமலுக்களை தாக்கல் செய்தனர்

கொளத்தூரில் திரு மு க ஸ்டாலின் போட்டியிடுகிறார்

தேளி மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரம்மாண்ட பலூன்களை மாவட்ட ஆட்சியர் திரு கிருஷ்ணன் வாளில் பறக்கவிட்டார் பெரம்பலூரில் வாக்காளர் விழிப்புனர்வு மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திருமதிபுரீவெங்கட பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாகை மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல்கட்ட தேர்தல் நடபெறும் தொகுதிகளில் வேட்புமலுக்களை திரும்பப்பெறப்பட்டன

இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அவர் எழுதிய செல்லாத பணம் என்ற நாவலுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது இந்த விருது குறித்து கூறியுள்ள எழுத்தாளர் இமயம் பெண்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த நாவலுக்கு விருது கிடைத்திருப்பது மகிழச்சிக்குரியது என்று குறிப்பிட்டார்

மலையாளம் நேபாளம் ஒடியா மற்றும் ராஜஸ்தாளி மொழிகளுக்கான விருது பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது இந்த விருது பெறும் எழுத்தாளர்களுக்கு தாமிர பட்டையமும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் இந்த விருதுக்கான நிகழ்ச்சி பின்னர் நடைபெறும் என சாகித்ப அகாடமி தெரிவித்துள்ளது

நேயர்கள் தங்களது சந்தேனங்களை ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ தெரிவிக்கலாம்

அம்மாநிலத்தில் சில பகுதிகளில் முழு ஊரடங்கு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சள் திரு உத்தவ் தாக்ரே தெரிவித்துள்ளார் அதிக எண்ணிக்கையில் கோவிட் நோயாளிகள் கண்டறியப்பட்ட சில நகரங்களில் இரவு சுழழ மணியிலிருந்து ஊலை ஆறு மணி வரை இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றாட நிலைமை குறிதது உள்ளூர் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தடுப்பூசி நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது